கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்ற மத்திய அரசு விரும்புவதாக உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் தெரிவித்துள்ளார்

செய்திருப்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார்

பணியும் மேற்கொள்ள முடியாது என மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது

மற்றும் அஸ்வினி பொன்னப்பா இணை முன்னேறியுள்ளனா் இனி விரிவான செய்திகள் எஸ் சி எஸ் டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தின் நடப்பு கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்ற மத்திய அரசு விரும்புவதாக உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் தெரிவித்துள்ளார் மக்களவையில் இன்று காங்கிரஸ் குழுவின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே எழுப்பிய பிரச்சினைக்கு பதிலளித்த அவர் இந்த திருத்த மனோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய மத்திய அம்சசரவை ஒப்புதல் அளித்திருப்பதை கட்டிக்காட்டினார் எஸ் சி எஸ் டி வகுப்பு மக்கள் மீதான வன்கொடுமைகளைத் தடுக்க தேவைப்பட்டால் கடுமையான சட்டம் கொன்டுவரப்படும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி ஏற்கனவே உறுதியளித்திருப்பதையும் திரு ராஜ்நாத்சிங் எடுத்துரைத்தார் இதர பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு அரசியல் சாசன அந்தஸ்து வழங்க வகைசெய்யும் சட்டதிருத்த மசோதாவிற்கு எதிர்கட்சிகள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள்துறை அமைச்சர் திரு அனந்த்குமார் கேட்டுக்கொண்டுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டுநலன் மற்றும் சமூக நீதியை பாதுகாக்கும் வகையில் எதிர்கட்சிகள் இதற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் கணவனால் மனைவி பெயருக்கோ அல்லது மகனின் மனைவி பெயருக்கோ மாற்றப்படும் சொத்தின் மூலம் கிடைக்கும் வருவாய்க்கு வருமான வரி விலக்கு அளிக்கும்படி மத்திய மகளிர் மற்றும் குழந்தைள் மேம்பாட்டுத்துறை நிதித்துறையை கேட்டுக் கொண்டுள்ளது மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனைத் தெரிவித்த இத்துறைக்காள இணை அமைச்சா் திரு வீரேந்திரகுமார் இது தொடர்பாக வருமான வரிச்சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருமாறு கோரிக்கை விடப்பட்டுள்ளதாகவும் இது நிதி அமைச்சகத்தின் பரிசீலனையில் இருப்பதாகவும் தெரிவித்தாா் சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் விருதுகளைப் பெற்றுள்ளவர்களுக்கு மாநிலங்களவையில் இன்று பாராட்டு தெரிவிக்கப்பட்டது இந்த விருதை பெற்றுள்ள திரு குலாம் நபி ஆஸாத் மற்றும் திருமதி நஜ்மா ஹெப்துல்லா அவையின் கண்ணியத்தை காக்கும் வகையில் செயல்பட்டதாக மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பாராட்டு தெரிவித்தாா் இந்த விருதினை பெற்ற மக்களவை உறுப்பினர்களின் பங்களிப்பையும் அவர் எடுத்துரைத்தார் இந்தியாவில் உள்ள இளைஞர்களில் ஆண்டுக்கு பத்து லட்சம் பேருக்கு குறையாமல் வேலை வாய்ப்பு பெற்று வருவதாக தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தெரிவித்துள்ளாா்

இவர்களது திறன் நாட்டின் குறுகியகால மற்றும் நீண்டகால வளர்ச்சிக்கு பெரிதும் பயன்படுவதாகக் குறிப்பிட்ட ஆளுநர் இவர்களுக்கு உரிய வேலைவாய்ப்பு கிடைத்தால் இந்தியா உலகின் முன்னணி நாடாக வள்ச்சி பெறும் என்றும் தெரிவித்தாா்

விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துள்ளார்

சிலைத் திருட்டு வழக்குகளின் விசாரணையை சிபிஐ யிடம் ஒப்படைக்க அஇஅதிமுக அரசு முடிவு செய்திருப்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் உயர்நீதிமன்றமே ஒரு அமர்வை ஏற்படுத்தி சிலைத்திருட்டு வழக்குகளை விசாரிக்க உத்தரவிட்டுள்ள நிலையில் இந்த வழக்குகளை சிபிஐ க்கு மாற்றும் முடிவினை கைவிட்டு நீதிமன்ற கண்காணிப்பில் செயல்படும் ஐ ஜி திரு பொன் மாணிக்கவேல் தலைமையிலான சிலைத் திருட்டு தடுப்புப் பிரிவின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார் திருடு போன கோவில் சிலைகளை முறையாக கண்டுபிடிக்க அரசு வழிவிட வேண்டுமெனவும் திரு ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார்

மாவட்டம் ரத்னகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீதிமன்றம் அளித்துள்ள கால வேலர் அவகாசத்திற்குள் கோவில்களில் பாதுகாப்பு பெட்டக அறைகள் ஏற்படுத்தப்படும் என்றாா் கைத்தறிக்கு விதிக்கப்பட்டுள்ள ஐந்து சதவீத ஜி எஸ் டி வரியினை குறைக்க வேண்டுமென்ற தமிழக அரசின் கோரிக்கையை மத்திய அரசு விரைவில் நிறைவேற்றும் என கைத்தறித்துறை அமைச்சா் திரு ஓ எஸ் மணியன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் கோவையில் இன்று செய்தியாளா்களிடம் பேசிய அவா் தமிழக மக்களிடம் வாங்கும் திறன் குறைந்திருப்பதாகக் கூறுவது சரியானது அல்ல என்றார் உற்பத்திக்கு இணையாக நுகர்வோரும் மிகுதியாக இருப்பதால் ஜி எஸ் டி வரி விதிப்பால் தமிழகத்திற்கு பாதிப்பு இல்லை என்றும் அவர் கூறினார் சென்னை காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றும் வரும் திமுக தலைவர் திரு மு கருணாநிதியின் உடல் நலம் குறித்து கேரள முதலமைச்சா் திரு பினராயி விஜயன் இன்று கேட்டறிந்தாா் சென்னை சேலம் எட்டு வழி பசுமைச் சாலை திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் துறையின் அனுமதி பெறாமல் எந்த ஒரு பணியும் மேற்கொள்ள முடியாது என மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் திரு சிவஞானம் திருமதி பவானி சுப்புராயன் ஆகியோர் அடங்கிய அமா்வு முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தபோது இஆஜரான மத்திய அரசு வழக்கறிஞர் நில அளவீட்டுப் பணிகளை மேற்கொள்ளாமல் சுற்றுச்சூழல் ஒப்புதல் பெற முடியாது என்றா் தமிழக அரசின் சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் இத்திட்டப் பணிகள் ஆரம்பக் கட்டத்திலேயே இருப்பதாகத் தெரிவித்தார் இதையடுத்து வழக்கு விசாரணையை நீதிபதிகள் நாளைய தினத்திற்கு ஒத்தி வைத்தனா் சென்னை ஒமந்துராா் அரசினா் தோட்டத்தில் புதிய தலைமைச் செயலகக் கட்டிடம் கட்டியதில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடு புகார் குறித்து விசாரிக்க மாநில அரசால் அமைக்கப்பட்ட நீதிபதி ரகுபதி ஆணையத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கக்கோரும் மனு நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இந்த வழக்கு இன்று நீதிபதி திரு எஸ் எம் சுப்ரமணியம் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது வழக்கில் குற்றம்சாட்ட திமுக தலைவர் திரு மு கருணாநிதியிடம் விளக்கம்பெற ஏதுவாக விசாரணையை திங்கட்கிழமை வரை தள்ளி வைக்குமாறு அவரது வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்தார் இதனை ஏற்க மறுத்த நீதிபதி இந்த வழக்கை தேவையில்லாமல் எத்தனை ஆண்டுகள் நிலுவையில் வைத்திருப்பது என்று கேள்வி எழுப்பி மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படக்கூடாது என்ற அக்கறையில் வழக்கை விரைந்து விசாரித்து முடிக்க விரும்புவதாகத் தெரிவித்தாா் மத்திய அரசின் முன்னோடி திட்டங்களின் ஒன்றான தூய்மை இந்தியா திட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது

உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கிப் போட்டி கால் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று அயர்வாந்தை எதிர்கொள்கிறது லண்டனில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்திய நேரப்படி இரவு பத்தரை மணிக்கு தொடங்குகிறது